வடகிழக்கு தில்லியில் அமைதி நிலவ அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அமைதியும் இயல்பு நிலையும் திரும்ப காவல் துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருவதாக அவர் கூறியுள்ளார்

வழக்குகளை பதிவு செய்துள்ளனர்

அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

வடகிழக்கு தில்லியில் ஏற்பட்ட வன்முறை சுப்பவங்கள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டார் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் காவல்துறையினரும் இதர அமைப்புகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் தில்லியில் அமைதி நிலவ அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் மக்கள் அமைதி காக்க வேண்டுமென்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதளிடையே வடகிழக்கு தில்லி பகுதியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசியப் பாதுகாப்பு ஆலோசகா் திரு அஜித் தோவல் நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மௌச்பூர் பகுதியில் பாதுகாப்பு நிலைமையை அவர் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை தனது கடமையை செய்து வருவதாகவும் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவித்தார் அங்குள்ள நிலைமை குறித்தும் அமைதி நிலைநாட்ட எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பின்னர் அவர் விரிவாக விளக்கினார் தில்லி காவல்துறை செய்தி தொடர்பாளர் திரு எம் எஸ் ரன்தாவா செய்தியாளர்களிடம் பேசுகையில் வடகிழக்கு தில்லி பகுதியில் பெருமளவு இயல்புநிலை திரும்பியுள்ளதாக தெரிவித்தார் இருப்பினும் மூத்த காவல்துறை அதிகாரிகளும் போதிய ஆயுதமேந்திய படையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார்

தில்லி காவல்துறை ஆணையர் திரு அமுல்யா பட்நாயக் செய்தியாளர்களிடம் பேககையில் மக்களிடையே நம்பிக்கையூட்டும் நடவடிக்கைகளை ஏற்படுத்தி வன்முறையைத் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இதனிடையே பாபா்பூர் ஜோர்பூர் மௌச்பூர் ஆகிய இடங்களில் பாதுகாப்பு படையினரின் கொடி அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது

சதீஷ் கோல்சாவும் நேற்று பார்வையிட்டனர்

தேர்வு நடைபெறவுள்ள புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என சீபிஎஸ்இ செயலாளர் திரு அறைாக் திரிபாதி கூறியுள்ளார்

வடகிழக்கு தில்லியை தவிர மற்ற பகுதிகளில் ஏற்கெனவே அறிவிக்கப்பட்டபடி வழக்கம் போல் இன்று தேர்வு நடைபெறும்

இந்தப் பேச்சு வார்த்தையின் போது இரு நாடுகளுக்குமிடையே பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் மியான்மர் அதிபர் சந்தித்து பேச உள்ளா்

இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து துணை பிரதமரும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருமான திரு வின்ஸ்டன் பீட்டர்ஸ் வுடன் வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து புதுதில்லியில் விரிவாக பேச்சு நடத்தினாா் வர்த்தகம் பாதுகாப்பு ரானுவ ஒத்துழைப்பு ஆகியவை தொடர்பாக அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திகுறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இன்று அவர் மத்திய கற்றுக்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கரை சந்தித்துப் பேசுகிறார் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர் மற்றும் அவருடன் வந்துள்ள உயர்நிலை குழுவினர் மும்பைக்கும் பயணம் மேற்கொள்கின்றனர் அங்கு தொழில்துறையினருடன் அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர்

இந்தியாவில் தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்களிடம் அந்த குழுவினர் விரிவாக கேட்டறிந்தனர் வாக்காளர்களுக்கு எந்த சிக்கலும் இன்றி நியாயமாகவும் நேர்மையாகவும் இந்தியாவில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்து ஸ்வீடன் குழுவினருக்கு விளக்கி கூறப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுணில் அரோரா தெரிவித்தார் பொதுப்பட்டியலில் உள்ள ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஜவடேகர் திருமதி ஸ்மிருதி இராணி ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினர்

வாடகைத்தாய் மசோதா மீது மாநிலங்களவை தெிவுக்குழு அளித்த பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி கூறினார் வாடகைத்தாயாக செயல்பட நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி விருப்பமுள்ள எந்தவொரு பெண்ணும் செயல்படுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென மாநிலங்களவை தெரிவுக்குழு சார்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

தேசிய உணவுத் தொழில்நுட்பக்கழகம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மசோதாவில் திருத்தம் செய்வதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் தஞ்சாவூர் ஹரியானாவில் குண்டலி ஆகிய இடங்களில் இந்த உணவுத் தொழில்நுட்பக் கழகங்களுக்கு தேசிய அந்தஸ்து வழங்க இந்த மசோதா வகை செய்கிறது

மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் இடையே மரங்கள் வெட்டிக் கடத்தப்படுவதை தடுப்பதற்கும் புலிகள் மற்றும் வள உயிரினங்களை பாதுகாப்பதற்குமான இருதரப்பு ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

இதன் மூலம் இந்தியா உலகளவில் ஜவளி தொழில்நுட்பத்தில் உயா்ந்த இடத்தை எட்டுவதற்கும் வழி ஏற்பட்டுள்ளது வெங்காயம் ஏற்றுமதி மீதான தடையை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வெங்காய விலை அதிகரித்ததை தொடர்ந்து அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆறு மாத காலமாக ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது

பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா இரண்டு நாள் பயணமாக தமது சொந்த மாநிலமான ஹிமாச்சல பிரதேசத்திற்கு இன்று செல்கிறார் கட்சியின் தலைவராக அவர் பொறுப்பேற்றப்பின் ஹிமாச்சல பிரதேசம் செல்வது இதுவே முதல் முறையாகும் சிம்லா சோலன் பிலாஸ்பூர் பகுதிகளுக்கு செல்லும் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறாா்